ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கோவிட் மருத்துவமனைக்குள் வெளி ஆட்களின் நடமாட்டத்தை உடனடியாகத் தடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் உத்தரவிட்டுள்ளார் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு இருமார்க்கமாக இன்று முதல் தினசரி பேருந்து சேவை துவக்கப் பட்டுள்ளது

இந்திய உணவுக் கழகம் மற்றும் பிற அரசு நிறுவனங்கள் மூலம் பஞ்சாப் ஹரியானா தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து நெல் கொள்முதல் செய்யப் பட்டிருப்பதாகவும் தற்போதைய குறைந்தபட்ச ஆதார விலையிலேயே இந்த கொள்முதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத் துறையின் தன்னாட்சி அமைப்புகள் அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆய்வு கவுன்சில் இயக்குனர்கள் தலைவர்களுடன் அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் காணொளி காட்சி மூலம் இன்று ஆலோசனை நடத்தினார்

மேலும் பிரதமர் திரு

மருத்துவக் கட்டமைப்பு தரமான சிகிச்சை மற்றும் மாநில யூனியன் பிரதேச மருத்துவர்கள் செவிலியர்கள் முன்னணி களப் பணியாளர்கள் ஈடுபாட்டுடன் செயல்பட்டதன் பலனே கோவிட் தொற்று குறைந்ததற்கு காரணம் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் பாராட்டு தெரிவித்துள்ளது

மோகன்குமார் தெரிவித்துள்ளார்

கொரோனா தொற்றில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள கட்டாயம் முகக் கவசம் அணியவேண்டும் என்றும் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவக் கல்லூரி உதவிப் பேராசிரியர் டாக்டர் ராஜேஷ் வலியுறுத்தியுள்ளார்

கதிர்காமம் கோவிட் மருத்துவமனைக்குள் உள்ளிருப்பு நோயாளிகளை வெளிநபர்கள் சந்திக்க வருவதை உடனடியாக தடுக்குமாறு சுகாதார அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணாராவ் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் கோவிட் வார்டுகளை அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் இன்று ஆய்வு செய்தார் பின்னர் அவர் பேசுகையில்

சர்வதேச ஆராய்ச்சி நாடுகள் பட்டியலில் இந்தியா தனக்கென ஒரு இடத்தை தக்க வைத்திருப்பதாக அடல் கண்டுபிடிப்பு இயக்கத்தின் இயக்குனரும் நித்தி ஆயோக் அமைப்பின் கூடுதல் செயலருமான டாக்டர் ரமணன் ராமநாதன் கூறினார்

இதை ஒட்டி கண்டுபிடிப்புகள் என்ற தலைப்பில் காணொளி காட்சி மூலம் நடந்த கருத்தரங்கு ஒன்றில் பேசிய அவர் மாணவர்கள் மத்தியில் ஆய்வு மனப்பான்மையை வளர்க்கும் பொருட்டு அடல் கண்டுபிடிப்பு இயக்கம் துவக்கப்பட்டதாக கூறினார் மேலும் தொழில்நுட்பம் சார்ந்த கல்வி அவசியம் என்றும் அது பெரும்பாலான மக்களுக்கு தரமான கல்வியை அளிக்கும் தளமாக இருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் குர்மித் சிங் மற்றும் பல்வேறு துறை இயக்குனர்கள் டீன்கள் துறைத் தலைவர்கள் ஆராய்ச்சி மாணவர்கள் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

கந்தசாமி ஆய்வு செய்தார் அப்போது அனைத்துப் பணிகளையும் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்குக் கொண்டுவர வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார் உணவகம் சிறுவர் பூங்கா படகுக் குழாம் பறவைகளைக் காண்பதற்கான கண்காணிப்பு கோபுரம் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் இங்கு நடைபெற்று வருகின்றன

இத்தகவலை சவுரவ் தாஸ் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் பெற்று வெளியிட்டுள்ளார்

இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டு ஜனவரி மாதம் அரசு அதிகாரிகள் தங்களது அசையம் மற்றும் அசையா சொத்துக் கணக்கை இணையதளம் மூலம் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலர் திரு அஸ்வினி குமார் உத்தரவிட்டுள்ளார் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு அலுவலகப்பணி மற்றும் தேர்வுகளுக்கு செல்லும் மாணவர்களின் வசதியைக் கருத்தில் கொண்டு காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு இரு மார்க்கமாக இன்று முதல் தினசரி பேருந்து சேவை துவக்கப் பட்டுள்ளது

இந்த பேருந்துகளில் பயணம் செய்ய பிஆர்டிசி கவுன்டர்களில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப் பட்டுள்ளது காரைக்கால் நேரு மார்க்கெட் திறப்பு விழாவில் கலந்துகொண்ட முதலமைச்சர் திரு நாராயணசாமி நிரவி மற்றும் டி

இதை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள எம்ஜிஆ ரின் திருஉருவச் சிலைக்கு அதிமுக சட்டமன்றக் குழுத் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான திரு அன்பழகன் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர்

புதுச்சேரி வாதானூர் அரசுப் பள்ளியில் படிக்கும் மாணவர் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதைத் தொடர்ந்து பள்ளியை உடனடியாக மூடுமாறு என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் திரு

செல்வம் வலியுறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது

தகவல் அறிந்த திரு

ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார் கோவிட் மருத்துவமனைக்குள் வெளி ஆட்களின் நடமாட்டத்தை உடனடியாகத் தடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அமைச்சர் திரு மல்லாடி கிருஷ்ணா ராவ் உத்தரவிட்டுள்ளார் காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு இருமார்க்கமாக இன்று முதல் தினசரி பேருந்து சேவை துவக்கப் பட்டுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது